சுரங்கப்பாதையை பிரதமா் திரு நரேந்திர மோடி இன்று திறந்து வைக்கிறாா்

அணியை வென்றது இனி விரிவான செய்திகள் உலகிலேயே கடல் மட்டத்திலிருந்து மிக உயரமான இடத்தில் அமைக்கப்பட்டுள்ள சுரங்ப்பாதையை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று திறந்து வைக்கிறார்

பனிப்பொழிவு காரணமாக இந்த சாலையில் ஆண்டுதோறும் ஆறு மாதங்கள் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு வந்தது இதற்கு தீர்வு காணும் வகையில் ஏற்கனவே இருந்த சாலை பனிப்பொழிவால் பாதிக்கப்படாமல் இருக்க சுரங்கப்பாதையாக மாற்றப்பட்டுள்ளது இந்த கரங்கப்பாதை கடல் மட்டத்திலிருந்து மூவாயிரம் மீட்டர் உயரத்தில் அமைக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கதாகும் மேலும் இந்த கரங்கப்பாதையால் மணாலி லே இடையேயான பயண நேரம் நான்கு முதல் ஐந்து மணி நேரம் குறையும்

இந்தியா திட்டத்திற்கு சுயசாா்பு இந்த சுரங்கப்பாதை ஒரு மிக்சிறந்த உதாரணம் என்றும் அவர் கூறினார் சுயசா்பு இந்தியா இயக்கத்தின் கனவுகள் நிறைவேற ஆராய்ச்சியாளர்களும் கல்வியாளர்களும் மத்திய அரசுக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்று பிரதம் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார் வெளிநாடுகளில் வசிக்கும் இந்திய ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் கல்வியாளர்கள் பங்கேற்ற வைபவ் உச்சிமாநாட்டை நேற்று காணொலி காட்சி வாயிலாக தொடங்கிவைத்து அவர் பேசினார் விண்வெளி துறையில் தனியார் தொழில் நிறுவனங்களும் கல்வி நிறுவனங்களும் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளும் வகையில் இத்துறையில் சமீபத்தில் மத்திய அரசு மேற்கொண்ட சீரத்திருத்த நடவடிக்கைகளையும் அவர் குறிப்பிட்டார் இந்திய அறிவியலின் வளமான வரலாற்றை உலகம் முழுவதும் கொண்டு செல்ல வேண்டியது அவசியம் என்றும் அவர் தெரிவித்தார் அறிவியல் பாடங்களை ஆர்வத்துடன் கற்க இளம் தலைமுறையினர் முன்வரவேண்டும் என்றும் பிரதமர் வேண்டுகோள் விடுத்தார் வருங்கால தலைமுறைக்கு பாதுகாப்பான வளமான உலகை உருவாக்க இந்த உச்சிமாநாட்டில் கல்வியாளர்களும் ஆராய்ச்சியாளர்களும் ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும் என்றும் பிரதமர் கூறினார் விவசாயிகளுக்கு உதவுவதற்காக உயர்தரமான அறிவியல் ஆராய்ச்சிகளை தமது அரசு வரவேற்பதாகவும் பிரதமர் தெரிவித்தார் வேளாண் உற்பத்தியை பெருக்குவதற்காக நமது வேளாண் ஆராய்ச்சியாளா்கள் கடுமையாக உழைத்து வருவதாகவும் தற்போது உணவு தானியங்கள் உற்பத்தியில் நாடு சாதனை படைத்துள்ளதாகவும் மிகவும் குறைவான அளவே பருப்பு வகைகளை வெளிநாடுகளில் இருந்து இந்தியா இறக்குமதி செய்வதாகவும் பிரதமர் திரு மோடி மேலும் கூறினார்

இதபோன்ற காலகட்டங்களில் தடுப்பு நடவடிக்கைகள் தான் மிகவும் அவசியம் என்றும் அதற்கேற்ப பொதுமக்கள் பொதுஇடங்களில் தளிநபர் இடைவெளியை கடைபிடிப்பதோடு முக கவசத்தை கட்டாயம் அணிய வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார்

ஈரோட்டில் நேற்று செய்தியா்களிடம் பேசுகையில் இதனை அவர் தெரிவித்தார்

இந்நோய் தொற்று பரவல் தொடர்பாக தமிழகம் ஆந்திரா மாநில அரசுகள் இணைந்து ஆய்வு ஒன்றை நடத்தியுள்ளன இந்த ஆய்வு அமெரிக்காவின் அறிவியல் முன்னேற்ற சங்கத்தின் சயின்ஸ் என்ற இதழில் வெளியாகியுள்ளது

ஒரே வயது உடையவர்களால் தொற்று பரவும் அபாயம் அதிகமாக உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார்

உணவு கொடுத்தார்கள்

நல்ல முறையில் கவனித்து கொண்டார்கள்

உத்திரப்பிரதேச மாநிலத்தில் இளம்பெண் ஒருவர் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு உயிரிழந்த சும்பவம் தொடர்பாக காவல்துறை கண்காணிப்பாளர் துணை கண்காணிப்பாளர் காவல்நிலைய உள்ளிட்ட பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனா்

திருநெல்வேலி சென்னை இடையே ஆறு மாதங்களுக்கு பிறகு நெல்லை விரைவு ரயில் சேவை நேற்று தொடங்கியது ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் ஐதரபாத் அணி ஏழு ரன் வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்றது துபாயில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்ற ஐதரபாத் அணி முதலில் களமிறங்கியது

இன்று மாலை மூன்று முப்பது மணிக்கு அபுதாபியில் நடைபெறும் ஆட்டத்தில் பெங்களுரு அணி ராஜஸ்தான் அணியை எதிர்கொள்கிறது இரவு ஏழு முப்பது மணிக்கு சார்ஜாவில் நடைபெறும் போட்டியில் தில்லி அணி கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் மாற்றங்கள் தேவை என்று ஆஸ்திரேலிய முன்னாள் வீரர் ஷேன் வார்னே கூறியுள்ளார்